தமிழகத்தில்தான் இந்த நோய் தொற்றுக்கான பரிசோதனை அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மகாராஷ்டிராவில் மூன்று மாதத்திற்குப் பின்னா் முடித்திருத்தும் நிலையங்கள் மற்றம் உடற்பயிற்சி கூடங்கள் இன்று திறக்கப்பட்டன

அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பாள மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்தார் முக கவசத்தை அணிவது சமூக இடைவெளியை பின்பற்றுவது போன்றவற்றை பின்பற்றவில்லை என்றால் அது அவாகளுக்கு மட்டுமன்றி பிறருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமா தெரிவித்தாா் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட சீாதிருத்த நடவடிக்கைகள் குறிததும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார்

நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகிப்பதில் உலகம் முழுவதும் கவனம் செலுத்தப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் இது தொடர்பாக லண்டனிலிருந்து வெளியாகும் ஒரு நாளேடு இஞ்சி மஞ்சள் உட்பட பிற மசாலாக்களின் தேவை ஆசிய நாடுகள்தவிர அமெிக்கா வரையிலும்கூட அதிகமாக இருக்கிறது என்று அதில் குறிப்பிட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த ஊரடங்கு காலத்தில் பல்லாங்குழி போன்ற விளையாட்டுக்கள் குடும்பத்தோடு சிலா ஆடி வருவதாகக் கூறி அந்த அனுபவங்களையும் தம்மோடு பகிாந்து கொண்டிருப்பதாக பிரதமா் தெரிவித்தாா் வீட்டில் இருக்கும் பெரியவா்கள் இதுபோன்ற பழைய விளையாட்டுக்கள குறித்து புதிய தலைமுறைக்கு எடுத்துரைக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இணையதள விளையாட்டுக்களிலிருந்து விடுபட இது உதவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார்

இதள் அடிப்படையில் இந்த ஆண்டினை மோசமான ஆண்டாக சிலா் கருதுவது சியல்ல என்றும் பிரதமர் கூறினார் ஏத்தனை சவால்கள் வந்தாலும் அதனை நாம் வெற்றிகரமாக கடந்து வந்திருக்கிறோம் என்பதை வரலாறு உணா்த்துவதாகவும் பிரதமா் தெரிவித்தாா் மக்கள் பங்களிப்போடு எதனையும் எதிர்கொள்ள முடியும் என்றும அவர் கூறினார் இடற்பாடுகள் ஏற்படும்போதுதான் தள்ளலமற்ற சேவை உத்வேகம் பெறுவதாகவும் அவர் தெரிவித்தார் ஊலக அளவில் அமைதி மற்றும் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்களிப்பு அதிகித்து வருவதாகவும் அவர் கூறினார் நமது எல்லைப் பகுதியை ஆக்கிரமிக்க முயற்சி செய்தவர்களுக்கு சரியான பாடம் புகட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதில் வீர மரணமடைந்த ரானுவ வீரர்களின் தன்னலமற்ற சேவையை நாடு போற்றுகிறது என்றும் அவா்களுக்கு நன்றிகடன் பட்டிருக்கிறது என்றம் பிரதமா் குறிப்பிட்டார் பாதுகாப்புத்துறையிலும் தொழில்நுட்பத் துறையிலும் முன்னேற்றத்திற்கான தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் உள்ளுர் பொருட்களை வாங்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் நாட்டின் தேவைகளை புரிந்து கொண்டு எந்த செயலை புரிந்தாலும் அது நாட்டிற்கு ஆற்றும் சேவையே என்றும் பிரதமர் தெரிவித்தார் நம் நாடு எந்த அளவுக்கு பல வாய்ந்ததாக உருவாகிறதோ அது உலக அளவில் அமைதிக்கான சாத்தியக்கூறுகளையும் அதிகரிக்கும் என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தாள் பருவமழை பெய்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இயற்கையை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலை பேணவும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மழைக் காலத்தில் ஆயூர்வேத மருந்துகள் மற்றும் கசாயம் வெந்நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தினார் நீர் நிலைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை நாம் பயன்படுத்தவோ உற்பத்தி செய்யவோ வேண்டாம் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் இந்த ஆண்டு நாம் அனைவரும் மிக சிறப்பாக செயல்டட்டு புதிய சிகரங்களை எட்டுவோம் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார்

இன்று தமது முகநூல் பக்கத்தில் தமது கருத்தை பதிவு செய்துள்ளாா் இந்த நோய் தொற்று தொடர்பாக அச்சம் கொள்ளாமல் முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பெரும்பாலான நாடுகளில் ஊரடங்கு தளா்த்தப்பட்டு பொருளாதார வளா்ச்சிக்கு முக்கியத்தும் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் நாம் நாட்டிலும் பொருளாதாரத்திற்கு புத்துயிர் அளிட்பதற்காக மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார்

முக கவசம் அணிவது சமூக இடைவெளியை பின்பற்றுவது கை களை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுவது போன்றவற்றை முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் பாரம்பரிய உணவுகளை உட்கொள்ளுமாறும் அவர் யோசனை தெரிவித்தார்

யோகா பயிற்சியின் முக்கியத்துவம் குறித்தும் அவர் எடுத்துரைத்துள்ளார் இசை சமையல் புதிய மொழிகளை கற்றல் போன்றவற்றில் கவனம் செலுத்தமாறும் பொதுமக்களை அவர் கேட்டுக் கொண்டார் இந்த நோய் தொற்று தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் பரபரப்பு செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் என்றும் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தினாா் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் குணமடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்

தில்லியில் இந்த நோய் தொற்று சமூக பரவலாக உருவாகவில்லை என்றும் அவர் கூறினார்

சேலம் மாவட்டம் தலைவாகலில் கட்டப்பட்டு வரும் கால்நடை பூங்கா விற்கான கட்டுமானப் பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த நோய் தொற்றுக்கான பரிசோதனையும் தமிழகத்தில்தாள் அதிக அளவில் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மருத்துவ நிபுணர்களுடன் தாம் நாளை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதன் பின்னரே ஊரடங்கு தொடா்பான அடுத்தக்கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் சாத்தான்குளம் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐ க்கு மாற்ற முடவ செய்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் இப்பிரச்சினை குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் கென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் இது குறித்து தெரிவிக்கப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மூன்று மாதங்களுக்குப் பிறகு முடித்திருத்தும் நிலையங்கள் மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள் இன்று திறக்கப்பட்டன முடித்திருத்தும் நிலையங்கள் உரிய சுகாதார நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டுமென்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது